மூவர் குழு அம்ருத்சர் சென்றுள்ளது

நல்லிணக்கத்தையும் தேசியஒருமைப்பாட்டையும் ஊக்குவிப்பதற்கானகுவாமிஏக்தாவாரம் இன்றுமுதல் கடைபிடிக்கப்படுகிறது

தலைவர் திருராம்நாத் கோவிந்த் கேட்டறிந்தார்

கூறியுள்ளார்

அவர்களுடன் வெடிமருந்துநிபுணர்களும் சென்றுள்ளார்கள் இந்தக் குழுவினர் பஞ்சாப் மாநிலகாவல்துறைதலைமை இயக்குனர் மற்றும் புலனாய்வுப் பிரிவு தலைமை இயக்குனர் ஆகியோரைசந்தித்துவிவரங்களைகேட்டறிந்தார்கள்

இதனிடையே மாநிலத்தில் உள்ளநிரங்கரிபவன்கள் அனைத்துக்கும் காவல் வலுப்படுத்தப்பட்டுள்ளது

நாளைபரிசீலிக்கப்படும்

இதனிடையே சத்திஷ்கரில் இரண்டாம் கட்டதேர்தலுக்கானவேலைகள் தீவிரமடைந்துள்ளன

நேற்றுநடந்த இறுதிக்கட்டபிரச்சாரத்தில் பிஜேபி காங்கிரஸ் மற்றும் இதரகட்சிகளின் மூத்ததலைவர்கள் தங்கள் வேட்பாளர்களுக்காகவாக்குசேகரித்தார்கள்

தெவங்கானாசட்டப்பேரவைதேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர்களைஎல்வாகட்சிகளும் அநேகமாக அறிவித்துவிட்டன

பிஜேபிதனதுஆறாவதபட்டிபலையும் வெளியிட்டுள்ளது இதுவரைஅறிவிக்கப்படாத இரண்டுதொகுதிகளுக்குதெலங்கானா ராஷ்டரியசமிதிவேட்பாளர் பெயர்களைஅறிவித்தது பல்வேறுகட்சிகளின் தலைவர்களும் வாக்குசேகரிக்கும் பணியில் தீவிரமாகாடுபட்டுள்ளார்கள் குவாமிஏக்தாஎனப்படும் ஒருமைப்பாட்டுவாரம் நாடெங்கும் இன்றுமுதல் கடைபிடிக்கப்படுகிறது சமுதாயநல்லிணக்கத்தையும் தேசியஒருமைப்பாட்டையும் வலுப்படுத்துவதற்காக இந்தவாரம் கடைபிடிக்கப்படுகிறது

தொடர்பாகமதச்சார்பின்மை இனவாதஎதிர்ப்பு மற்றும் அகிம்சையைவலியுறுத்தும் இது கருத்தரங்குகள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது இந்தவாரத்தின் ஒருபகுதியாக இன்றுதேசியஒருமைப்பாட்டுதினமாகக் கடைபிடிக்கப்படுகிறது குவாமிஏக்தாவாரத்தின் நிறைவுநாளில் கற்றுக்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வைஏற்படுத்தும் வகையில் பல்வேறுகூட்டங்களுக்கும் ஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது

லஷ்மிபாயின் பிறந்தநாளைமுன்னிட்டும் ராணி பிரதமர் தமகுடுவிட்டரில் அவருக்குபாராட்டுதெரிவித்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் உந்துசக்தியாக இந்தியர் இருந்தார் என்றும் காலணிஆதிக்கத்திற்குஎதிராகஅவர் நடத்தியபோர் மறக்கமுடியாததுஎன்றும் பிரதமர் கூறியிருக்கிறார் உலககழிவறைதினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது இதைபொட்டிபிரதமர் திருநரேந்திரமோடிவெளியிட்டுள்ளசெய்தியில் நாடுமுழுவதும் தூய்மைப் பணியைவிரைவுபடுத்தஅரசுடறுதிபூண்டுள்ளதுஎன்றுகூறியிருக்கிறார்

தூய்மை இந்தியா இயக்கத்தைவெற்றிபெறசெய்தஅனைவருக்கும் தமதுவாழ்த்துகளைபிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் வீசிய கஜ புயல் காரணமாகஏற்பட்டசேதம் குறித்துகுடியரசுத் தலைவர் திருராம் கோவிந்த்

சேதவிவரம் குறித்துஅவரிடம் குடியரசுத் தலைவர் கேட்டறிந்தார் தமிழகமக்களின் சிரமத்தில் மத்திய அரசும் பங்கேற்கிறதுஎன்றும் அவர்களுக்குஉறுதுணையாகநிற்கும் என்றும் குடியரசுத் தலைவர் டுவிட்டரில் பதவிசெய்துள்ளார் இந்த பயலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்குஆழ்ந்த இரங்கவையும் அவர் தெரிவித்துள்ளார்

புயல் வீசியமாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடப்பதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி சேலத்தில் நேற்றுசெய்தியாளர்களிடம் கூறினார் புயலினால் ஏற்பட்டுள்ளசேதம் குறித்துதற்காலிகமதிப்பீட்டுஅறிக்கைஒன்றுமத்தியஅரசுக்குஅனுப்பப்பட்டுள்ளதுஎன்றும் சேதவிவரம் முழுமையாகசேகரிக்கப்பட்டபின் விரிவானஅறிக்கைதாக்கல் செய்யப்படும் என்றும் பணிநடந்துவருகிறதுஎன்றும் தெரிவித்தார் சேதவிவரத்தைபார்வையிடநிபுணர் குழுவைமத்தியஅரசுதரிதமாகஅனுப்பிவைக்கும்படிஅவர் கேட்டுக் கொண்டார்

வங்கக் கடலின் தென்கிழக்கேஉருவானகாற்றழுத்ததாழ்வு நிலைதொடர்ந்துநீடிக்கிறது இந்தக் காற்றழுத்ததாழ்வு நிலைமேலும் வலுவடைந்து வங்கக் கடலின் தெற்கேமத்தியபகுதியில் நிலைகொள்ளக் கூடும் என்றுசென்னைவானிலைஆய்வு எமயம் தெரிவித்துள்ளது கரைநோக்கிவரும் போது நல்லமழையைக் இது கொண்டுவரவாய்ப்புள்ளதுஎன்றுவாளிலைஅதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள்

கொந்தளிப்பாககாணப்படும் என்பதால் இந்த இரண்டுநாட்களும் மீனவர்கள் கடல் கடலுக்குசெல்லவேண்டாம் என்றுஅறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் விவசாயிகளின் விளைபொருளைமின்னு மூலம் சந்தைப்படுத்தும் மத்தியஅரசின் திட்டம் திருநெல்வேலிமாவட்டத்தில் சிறப்பாகசெயல்படுத்தப்படுகிறது இந்ததிட்டத்தினால் பெற்றபயனாளிதமதுஅனுபவத்தையும் பலன் இதனால் கிடைத்தநன்மைகளையும் பகிர்ந்துகொள்கிறார்

டிரம்ப் பயங்கரவாதிகளுக்குபாகிஸ்தான் புகலிடமாக இருந்ததுஎன்றும் குற்றம் சாட்டியிருந்தார் இலங்கையில் நிலவிவரும் அரசியல் நெருக்கடிக்குதீர்வு காணும் முயற்சியாகஅந்நாட்டுஅதிபர் மைத்ரிபாலசிறிசேனாஅழைப்பு விடுத்திருந்தஅனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் திரு ஒருமித்தகருத்துஎட்டப்படாததால் இன்றுமீண்டும் கூட்டம் நடைபெறுகிறது நின்றுபோய்விட்டநாடாளுமன்றநடவடிக்கைகளைமீண்டும் தொடர்வதுகுறித்து இந்தகூட்டத்திற்குமுன்னதாககட்சிகள் தங்களுக்குள் ஆலோசனைநடத்தும் மகிந்தாராஜபக்சேதலைமையிலான இலங்கைஅரசுமீதுஎதிர்க்கட்சிகள் கடந்த திரு புதன்கிழளமகொண்டுவந்தநம்பிக்கையில்லாத் தீர்மானத்தின் போது